வந்துள்ளது

தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு டி பி என் ராதாகிருஷ்ணன் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டாா்

ஆயிரம் கோடி ரூபாயை மூலதன உதவியாக வழங்கியுள்ளது ஏழாவது கட்ட தேர்தல் பத்திரங்கள் விற்பனை இன்று தொடங்குகிறது

பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகரும் வசன எழுத்தாளருமான காதர்கான் காலமானார்

ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு தனித்தனி உயர்நீதிமன்றங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன ஆந்திராவிலிருந்து தெலங்கானா பிரிக்கப்பட்டபோது இரு மாநிலங்களுக்கும் ஐதராபாத் உயர்நீதிமன்றம் பொதுவாக செயல்பட்டு வந்தது உயர்நீதிமன்றத்தை பிரிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அது இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது

இந்த உயர்நீதிமன்றம் ஐதராபாதில் உள்ள நீதிமன்ற கட்டிடத்திலேயே இயங்கும் ஆந்திர உயர்நீதிமன்றம் அமராவதியில் உள்ள தற்காலிக கட்டிடத்தில் பணியை தொடங்கவுள்ளது தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு டி பி என் ராதாகிருஷ்ணன் ஐதராபாதில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டார் தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச ஆளுநராக உள்ள திரு ஈ எஸ் எல் நரசிம்ஹன் தலைமை நீதிபதிக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் தெவங்கானா முதலமைச்சா் திரு கே சந்திரசேகர ராவ் தெவங்கானா உயா்நீதிமன்ற நீதிபதிகள் மூத்த அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

இதனால் இந்த வங்கிகளின் கடன் வழங்கும் திறன் அதிகரிப்பதோடு இந்திய ரிசர்வ் வங்கியின் சரி செய்யும் நடவடிக்கையிலிருந்து வெளிவரவும் உதவியாக இருக்கும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி இந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் ஜி சத்திஷ் ரெட்டி அகில இந்திய வானொலிக்கு சிறப்பு பேட்டியளித்தார் ஏவுகணைகள் ரேடார்கள் டார்படோக்கள் போன்றவற்றில் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளது என்று அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டார்

உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இலகு ரக போர் விமானம் தேஜாஸ் மற்றும் முன் கூட்டியே எச்சிக்கை செய்யும் கட்டப்பாட்ட முறை ஆகியவை அனைத்து சோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு அண்மையில் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோா் மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனா் நாட்டிற்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் அழகான புவிக் கோளுக்கும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியையும் அமைதியையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அமைதியையும் வளத்தையும் அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சியுள்ள உலகத்தையும் உருவாக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு கூட்டாக செயல்பட அனைவருக்கும் அழைப்புவிடுத்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் மக்களின் அனைத்து விருப்பங்களும் இந்த புத்தாண்டில் நிறைவேற பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளா் மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெிவித்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்த்தன் சிங் ரத்தோர் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கும் இறைவன் ஆசிகளை வழங்குவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருவாரூர் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்குகிறது இதற்கான அறிவிக்கையும் அன்று வெளியிடப்படும் இம்மாதம் பத்தாம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம்

திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவாரூர் தொகுதி மக்களின் தேவைகளை நிறைவு செய்ய அஇஅதிமுக வால்தான் முடியும் என்று மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகக் கூறினார் திருவாரூர் தொகுதி இடைத்தோதலில் திமுக வேட்பாளரை ஆதிப்பது என இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு ஒருமனதாக முடிவு செய்துள்ளது இக்கட்சியின் மாநில செயலாளா் திரு இரா முத்தரசன் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் ஏழாவது கட்டமாக தே்தல் பத்திரங்கள் விற்பனை இன்று தொடங்குகிறது இந்த விற்பனை வரும் பத்தாம் தேதி வரை தொடரும்

அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குவதில் வெளிப்படைத் தன்மையை கொண்டு வர ரொக்கமாக நன்கொடை வழங்குவதற்கு மாற்றாக பத்திரங்கள் வழங்கப்படுகின்றன கடந்த நவம்பர் மாதம் ஆறாவது கட்ட விற்பனை நிறைவு பெறும்போது

தேர்தல் நிதிப்பத்திர திட்டம கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டது கடந்த மக்களவை அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் ளரு சதவீதத்திற்கு குறையாமல் வாக்குகளைப் பெற்றுறளள பதிவு செய்யப்பட்ட அரசியல் கடசிகள் தேர்தல் நிதி பத்திரங்களைப் பெறுவதற்கு தகுதியானவை இத்தகைய கட்சிகள் டெபாஸிட் செய்யும் பத்திரங்கள் அவற்றின் கணக்கில் அன்றைய தினமே வரவு வைக்கப்படும் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகரும் வசன எழுத்தாளருமான காதர்கான் கனடாவில் அந்நாட்டு நேரடிப்படி நேற்று மாலை ஆறு மணிக்கு காலமானார்

நீண்டகாலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் நேற்று ஹோமா நிலைக்கு சென்றபின் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக அவரது மகன் சர்ஃபராஸ் தெரிவித்தார்

இவர் குடும்பத்துடன் கனடாவில் குடியேறி வாழ்ந்து வந்தார் பஞ்சாப் ஹியாளா உத்திரபிரதேசம் ஒடிஸா ஜம்மு கஷ்மீர் தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் கடும் குளிர் நிலவுகிறது பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூரில் மிகக்குறைந்த அளவாக ஒன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் தட்பநிலை பதிவானது இதே நிலைமை ஹரியானா மாநிலத்திலும் இருந்தது இம்மாநிலத்தில் ஹிசார் பகுதி மிகக்குறைந்த அளவாக ஒன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் தட்பநிலை பதிவானது

காவல்துறையினரால் திரட்டப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர்

காஸிப்பூர் மொகமதாபாத் சாலையின் குறுக்கே நிஷாத் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஏற்படுத்தியிருந்த தடையை அகற்றுவதற்கு சுரேஷ் பிரசாத்தும் இதர காவலர்களும் சென்றபோது அங்கிருந்த கும்பவால் தாக்கப்பட்டனர் இதில் சுரேஷ் பிரசாத் படுகாயமடைந்து உயிரிழந்தாா் பிரேசிலின் புதிய அதிபராக திரு ஜேர் போல்சனாரோ இன்று பதவியேற்கிறார் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் இடதுசாரி தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த பொ்னாண்டோ ஹடாடை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் ரானுவத்தின் முன்னாள் தளபதியான அவர் பிரேசிலில் மலிந்துள்ள ஊழலையும் குற்றச் செயல்களையும் தடுப்பதாக தேர்தலில் வாக்குறுதி அளித்து வெற்றியை ஈட்டினார்

சிரியாவிலிருந்து இரண்டாயிரம் அமெரிக்க துருப்புகளை திரும்பப்பெற ராணுவத்திற்கு நான்கு மாத அவகாசம் அளிக்க அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் ஒப்புதல் வழங்கியுள்ளார்